பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

செய்ய அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது மலேசிய ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து

ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை மும்பை அணிகள் மோதுகின்றன

இனி விரிவான செய்திகள் கடந்த ஐந்தாண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திறமையான நிர்வாகத்தால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அருணாச்சல் பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறதிகள் தரப்பட்டுள்ளதாக குற்றம்சாட்டனார்

தம்மை எதிர்ப்பதாக கூறி நாட்டின் நலனுக்கு எதிராக எதிர்கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மத்தியில் பிஜேபி தலைமையிலாள அரசு பொறுப்பேற்றப் பின்னர் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம்சாட்டியுள்ளார் அஸ்ஸாமில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிப் பொறுப்பேற்றால் இளைஞர்கள் புதிய தொழில் புரிவதற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றார்

தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லவாசா திரு சுஷில் சந்திரா ஆகியோர் அனைத்துக் கட்சிகளின் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தனர் இதில் பங்கேற்றப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஜெயக்குமார் வேலூர் பண பறிமுதல் விவகாரத்தில் எந்த வேட்பாளருக்கு தொடர்பு இருந்தாலும் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியதாக கூறினார் திமுக அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி பேசுகையில் அஇஅதிமுவுக்கு எதிராக கொடுக்கப்பட புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தாங்கள் குறிப்பிட்டதாகவும் தெரிவித்தார் பிஜேபி தேர்தல் பணிக்குழு இணை ஒருங்கிணைப்பாளர் திரு திருமலைசாமி பேககையில் வாக்குச்சவாடிகள் மற்றும் அவற்றுக்கு செல்லும் வழியில் கண்காணிப்பு கேமிராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக கூறினார் காங்கிரஸ் சார்பில் இக்கூட்டத்தில் பங்கேற்ற திரு தாமோதரன் தேர்தல் அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குறை கூறினார்

தேமுதிக சார்பில் பங்கேற்ற திரு மதிவாணன் பண பறிமுதல் காரணமாக எந்தவொரு தொகுதியிலும் தேர்தலை நிறுத்தக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் துறை கண்காணிப்பாளர்களுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் நாளை காலை தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான கூட்டத்திலும் அவர்கள் பங்கேற்கின்றனர் இதன் பின்னர் மாநில அரசின் தலைமை செயலர் காவல் துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர் தமிழகத்தில் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காள பாடல் அடங்கிய குறுந்தகடுகளை தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லவாசா திரு சுஷீல் சந்திரா ஆகியோர் இன்று வெளியிட்டனர் வாக்காளர் விழிப்புணர்வு தொடர்பான இரண்டு புத்தகங்களையும் அவர்கள் வெளியிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிகழ்ச்சியில் வாக்களிப்பதை கண்காணிப்பதற்கான செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டது துணை தேர்தல் ஆணையர் திரு உமேஷ் சின்ஹா தலைஸம தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவருமான திருமதி மெஹ்பூபா முப்தி இன்று அனந்த்நாக் மக்களவைத் தொகுதியில் தனது வேட்புமனுவைத் தாக்கல் செய்தார்

திருமதி மெஹ்பூபா போட்டியிடும் அனந்த்நாக் தொகுதி மூன்று கட்டத் தேர்தலில் இடம் பெற்றுள்ளது உத்தரகாண்ட் புதிய மாநிலத்தை அமைப்பதற்கு பிஜேபி அரும்பாடு பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் உத்தரகாஷி யில் இன்று தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பாதுகாப்புப் படையினருக்கு ஒரு பதவிக்கு ஒரு ஒய்வூதியம் திட்டம் குறித்த கோரிக்கையை தாங்கள் பூர்த்தி செய்ததாகவும் குறிப்பிட்டார் உத்தரகாண்டில் சார்தம் புனித தலத்திற்கு பக்தர்கள் சிரமமின்றி சென்று வர அனைத்து பருவநிலையையும் தாங்கும் வகையிலான சாலைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நவீனமயமாக்கிக் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார்

இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிவான இந்த ஹெலிகாப்டர்கள் நீர்மூழ்கி கப்பல்களை அடையாளம் கண்டு அழிக்கும் திறன் கொண்டதாகும்

அமெரிக்கா இந்தியா இடையேயான பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

பிடிஐ க்கு அவர் அளித்த பேட்டியில் கடந்த ஆண்டில் மருந்து பொருட்களின் ஏற்றுமதி கணிசமாள அளவில் உயர்ந்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார்

கரிம பொருள் இல்லாத எரிசக்தியை உற்பத்தி செய்ய இந்தியா உறுதி ஏற்றுள்ளதாக குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று சர்வதேச எரிசக்தி கண்காட்சி மற்றும் மாநாட்டை தொடங்கி வைத்துப் பேசிய அவர்

சோலார் நகரங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்த உள்ளாட்சி அமைப்புகள் ஊக்குவிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் புகையில்லா போக்குவரத்து வசதியை ஏற்படுத்த நிலையான தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியம் குறிப்பிட்ட என்று திரு வெங்கப்யா நாயுடு நாட்டில் மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களை ஊக்குவிக்க நடவடிக்கைக்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ஜம்மு காஷ்மீர் தலைநகர் பூரீநகரில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் பதங்கி இருந்து லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதியை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர் புநீநகரில் காங்கிரஸ் சட்டமன்ற உறப்பினர் வீட்டில் இருந்த ஆயுதங்களை பறித்துச் சென்ற விவகாரத்தில் இந்த பயங்கரவாதிக்கு தொடர்பு உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ள நபர் நத்திப்போரா பகுதியை சேர்ந்தவர் என்றும் இவ்வாண்டு தொடக்கத்தில் இருந்து பயங்கரவாத நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாகவும் தெற்கு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் நடந்த ஒரு சண்டையின்போது அவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் கூறினர் இதற்காக அந்த பயங்கரவாதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்

இந்த கழகத்தில் ஊழல் முறைகேடுகளை களையவும் தவறான பணி நியமனங்களை தடுக்கவும் வெளிப்படையான செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசு நிர்வாகம் தெரிவித்துள்ளது

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரனாய் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை இழந்தார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது